கொண்டாடப்படுகிறது முன்னாள் பிரதமர் லால்பகதுர் சாஸ்திரியின் பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது

கருத்துக்கள் தவறானவை என்று ஜம்மு கஷ்மீர் மாநில அரசு தெரிவித்துள்ளது

உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் முழு வீச்சில் நடந்து வருகின்றன

புதுதில்லியில் உள்ள காந்தியடிகளின் நினைவிடமான ராஜ்காட்டிலும் நாடாளுமன்ற வளாகத்திலும் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பிரதமர் திரு நரேந்திர மோதி பங்கேற்று மரியாதை செலுத்துகிறார் குஜராத் மாநிலம் அஹமதாபாதில் உள்ள சுபர்மதி ஆசிரமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கும் பிரதமர் தலைமையேற்கிறார் அங்கு ஒருமுறை மட்டும் உபயோகிக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை தவிர்க்கும் வகையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார் காந்தியடிகளின் பிறந்தநாளை ஒட்டி ஹேராம் என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டுள்ள குறும்படம் ஒன்றை மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் நேற்று வெளியிட்டார் பிஜேபி சார்பில் நாடுமுழுவதும் நடத்தப்படும் காந்தி சுங்கல்ப் யாத்திரையை பிஜேபி தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடுதழுவிய பாத யாத்திரை நடத்தப்படுகிறது தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் திருமதி சோனியா காந்தி திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் மேலும் தலைநகர் தில்லியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் சூரிய சக்தி மின்விளக்குகளுடன் திரண்டு தேசப்பிதாவை நினைவுகூறவுள்ளனர் ஹரிஜன் சேவக் சங்கம் சார்பில் நடைபெறும் காந்தியடிகள் பிறந்த தின விழாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி பங்கேற்கிறார் காந்தியடிகளின் ரயில் பயணங்களின்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அடங்கிய கண்காட்சி புனே ரயில் நிலையத்தில் இன்று தொடங்கப்படுகிறது மேலும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி முதல் மகாத்மா காந்தியடிகள் என்ற சிறப்பை பெற்றது வரயிலான அவரது வாழ்க்கை வரவாற்றை நினைவுகூறும் வகையில் முஸாபர்பூரிவிருந்து தில்லிக்கு சப்த கிரந்தி என்ற சிறப்பு ரயில் ஒன்றும் இன்று இயக்கப்படுகிறது வெளிநாடுகளில் உள்ள இந்திய துதரகங்கள் சார்பிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன காந்தியடிகளின் நற்பண்புகளை போற்றும் வகையில் அவரது உருவம் பொறித்த அஞ்சல் தலை ஒன்றை பாலஸ்தீன அரசு வெளியிட்டுள்ளது

இந்திய தூதரகம் மற்றும் தெற்காசிய அமைப்பு ஆகியவை இணைந்து இந்த ஆடை அலங்கார அணிவகுப்பை நடத்தியது இதில் இந்தியா மற்றும் நேபாளத்தைச் சேர்ந்த ஆடை வடிவமைப்பாளர்கள் கலந்துகொண்டனர் இந்தியாவில் மிகச் சிறந்த ஆடை வடிவமைப்பாளரான திரு முஸாஃபர் அலி மற்றும் அவருடைய மனைவி திருமதி மீரா அலி ஆகியோர் கலந்தகொண்டனர் முன்னாள் பிரதமர் லால்பகதார் சாஸ்திரியின் பிறந்த நாளும் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் விஜய்காட்டிற்கு சென்று அவரது நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்துகின்றனர்

அப்போது அவர் எழுப்பிய ஜெய் ஜவான் ஜெய் கிஸான் என்ற முழக்கத்தின் மூலம் ரானுவ வீரர்களும் விவசாயிகளும் எழுச்சியுற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொதுக்குழுவில் சுமீபத்தில் பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் பேசிய கருத்துக்கள் தவறானவை என்று ஜம்மு கஷ்மீர் மாநில அரசு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் பிரதமர் பொய் கதைகளை தெரிவித்துள்ளதாக ஜம்மு கஷ்மீர் மாநில அரசு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பாதி உண்மை மற்றும் கட்டுகதைகள் வழியாக கவனத்தை திசை திருப்ப பாகிஸ்தான் முயற்சித்து வருவதாக அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தானில் தீவிரவாதிகளை வைத்துக்கொண்டு பல தீவிரவாத செயல்களை ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் பாகிஸ்தான் நடத்தி வருவதாக அவர் குற்றம்சாட்டியுள்ளார்

பீஹாரில் வெள்ள நிலைமை தொடர்ந்து கவலை அளித்து வருகிறது அம்மாநிலத்திலுள்ள கங்கை புன்புன் புருகி கான்தக் ஆகிய ஆறுகளில் வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டி பாய்ந்து வருகிறது இதன் காரணமாக பல்வேறு இடங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன

மேலும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் அம்மாநிலத்தில் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன பிரதமர் திரு நரேந்திர மோடியை இண்டியானாவின் ஆளுநர் திரு எரிக் ஹால் காம் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார் அப்போது இந்தியா மற்றும் இண்டியானாவுக்கு இடையிலான எதிர்கால ஒத்துழைப்புகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இண்டியானாவுடன் இணைந்து பணியாற்றுவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திருமோடி தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியா அமெரிக்கா இடையிலான நட்புறவை பலப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார்

அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்தியநாத் மற்றும் மூத்த அமைச்சர்கள் லக்ளோவில் நடைபெற்ற இந்த சிறப்பு விழாவில் பங்கேற்றனர் அப்போது தேசுப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் வால்பகதூர் சாஸ்திரி ஆகியோருக்கு புகழாரம் குட்டினர் சமூகத்திலுள்ள ஒவ்வொருவரும் சுற்றுச்சூழல் மற்றும் தண்ணீரை பாதுகாப்பது குறித்து உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உத்திர பிரதேச மாநில ஆளுநர் திருமதி ஆளந்தி பட்டேல் வேண்டுகோள் விடுத்தார் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்தியநாத் காதி கண்காட்சியை திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் மகாத்மா காந்தியின் கொள்கை கோட்பாடுகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மாலத்தீவு பாதுகாப்பு படையின் பலத்திற்கு இந்திய ராணுவம் முக்கிய பங்களிப்பதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா சாஹீப் தெரிவித்துள்ளார் ஆறு நாட்கள் பயணமாக மாலத்தீவிற்கு சென்றுள்ள இந்திய ராணுவ தலைமை தளபதி திரு பிபின் ராவத்தை நேற்று சந்தித்த அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்திய ரானுவம் அளித்து வரும் பயிற்சி மற்றும் ஒத்துழைப்பு காரணமாக மாலத்தீவு பாதுகாப்பு படையினர் திறன் மிக்கவர்களாக உள்ளனர் என்று குறிப்பிட்டா் இந்திய மாலத்தீவுகளுக்கு இடையிலான நல்லுறவு காரணமாக இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவி வருவதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக இந்திய ரானுவ தலைமை தளபதி திரு பிபின் ராவத் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியா டிடியை சந்தித்து பேசினார் மேலும் அந்நாட்டின் முப்படை தலைமை தளபதியுடன் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார்

இது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பங்களாதேஷின் பிரதமரான பிறகு முதல்முறையாக அவர் இந்தியாவுக்கு வருகை தருகிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது

இந்த வருகையின்போது பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுகின்றன இரு பிரதமர்களும் முன்று முக்கியமான திட்டங்களை காணொளி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கின்றனர் உலக வர்த்தக அமைப்பின் சார்பில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறும் இந்திய பொருளாதார மாநாட்டில் தலைமை விருந்தினராக திருமதி ஷேக் ஹசினா கலந்துகொண்டு சிறப்புரையாற்றுகிறாா்

இந்திய ஹாக்கி அணியின் அமீத் ரோகிதாஸ் மற்றும் சிம்ரன்ஜித் சிங் ஆகியோர் தவா ஒரு கோல் அடித்து இந்திய அணிக்கு வெற்றி தேடி தந்தனர்